மேற்கொள்வது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவம் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் வகையில் தயார் நிலையில் இருப்பதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனதல் எம் எம் நரவாணே தெரிவித்துள்ளார்

விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மீது அபராதம் விதிக்க வகை செய்யும் அவசர சுட்டத்திற்கு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளார் எந்த ஒரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் காவல்துறையினர் தொடர் பயிற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் உள்ள சர்தார் வல்வபாய்படேல் தேசிய காவல் அகாடமியில் பயிற்சிபெற்று வரும் ஐ பி எஸ் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் இன்று கலந்துரையாடினார் ஆப்போது பேசிய அவர் இளைஞர்கள் இளம் வயதில் தவறான பாதையில் செல்வதை தடுக்க வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் பெண் காவல்துறை அதிகாரிகளும் காவலர் பணியில் சிறப்பாக செயல்பட இயலும் என்றும் அவர் கூறினார் விவசாயிகள் உட்பட அனைவருக்கும் பணிச்சுமைகள் இருப்பது சாதாரணமான ஒன்று என்றும் இவை அனைத்தும் நமது வாழ்வின் அங்கமாக மாறிவிட்டதால் அதை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் யோகா பிரணாயாமம் ஆகிய பயிற்சிகள் மூலமாக மன அழுத்தத்திலிருந்து காவல்துறையினா் விடுபட முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் மனதில் காவல்துறையினா் குறித்த தவறான எண்ணங்களை மாற்றுவதற்கான முயற்சிகளில் அதிகாரிகள ஈடுபட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

பிரதம் தமது கலந்துரையாடலை தொடங்கியபோது தமிழில் வணக்கம் என்று கூறி தமிழகத்தைச் சேர்ந்த பெண் ஐ பி எஸ் அதிகாரி கிரண் ஸ்ருதியுடன் உரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிரதமரின் உரை அனைவருக்கும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டார்

அரசுமுறைப் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இன்று மாஸ்கோவில் உள்ள அருங்காட்சியகம் மற்றும் ரஷ்ய கூட்டுப் படைகளின் வளாகத்தை பார்வையிடட்ாா்

அப்போது இந்திய ரஷ்ய படைகளின் கூட்டு பயிற்சி குறித்து விரிவாக விவாதித்தாா்

ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் இன்று திரு ராஜ்நாத்சிங் இன்று உரையாற்றினார் சீனா வுடனாள எல்லைப் பிரச்சினையில் பதற்றமான சூழ்நிலை இருப்பதாகவும் இந்திய ரானுவம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் எம் எம் நரவாணே தெரிவித்துள்ளார் லடாக் யுனியன் பிரதேசத்தில் உள்ள லே பகுதியையொட்டி உள்ள இந்திய சீன எல்லையில் தற்போதுள்ள நிலைமை குறித்து அவர் ஆய்வு செய்தார் எல்லையின் பல்வேறு பகுதிகளுக்குச் சென்ற அவா் அங்குள்ள நிலைமைகளை நேரில் ஆய்வு செய்ததோடு ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்களுடன் கலந்துரையாடினார் பின்னா் செய்தி நிறுவனம் ஒன்றிடம் பேசிய அவர் இந்திய ராணுவம் மிகுந்த மன உறுதியுடனும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் வகையிலும் இருப்பதாகத் தெரிவித்தார் எல்லையில் நிலவும் பதற்றம் காரணமாக ராணுவ வீரர்கள் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்தியா சீனாவுடன் ராணுவம் மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் நிலையிலான பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஏந்தவித பிரச்சினையாக இருந்தாலும் அதை அமைதியான முறையில் பேசி தீர்த்துக் கொள்வது அவசியம் என்றும் ஜெனரல் நரவாணே கூறினார் ஆதே நேரத்தில் இந்தியாவின் நிலப்பரப்பை விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய எல்லை கட்டுப்பாட்டுக் கோட்டுப்பகுதியில் பதற்றத்தை தணிப்பதற்கு ராஜிய ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டுமென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கள் தெரிவித்துள்ளா் நிச்சயமற்ற உலகின் இந்தியாவின் வழிகாட்டுதல் என்ற அவரது புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார் எல்லைப் பிரச்சினையில் இந்தியா சீனாவும் அமைதியான முறையில் பேசி தீர்த்துக் கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

ஆளுநரின் ஒப்புதலைத் தொடர்ந்து இந்த அவசரச் சுட்டம் உடனடியாக அமலுக்கு வருகிறது இதனிடையே தமிழகத்தில் உள்ள பூங்காக்களில் திறந்த வெளி உடற்பயிற்சிக் கூடம் யோகா பயிற்சி மையங்கள் செயல்பட அனுமதி அளித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது

ராஜேஷ் பூஷன் இன்று ஆலோசனை நடத்தினார்

இந்நிலையில் இந்நோய்த் தொற்று தடுப்புப் பணிகள் தொடர்பாக தமிழக அரசின் தலைமச் செயலாளர் திரு சண்முகம் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

இது தொடர்பாக பிஜேபி அல்லாத ஆறு மாநில அரசுகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு அசோக்பூஷன் தலைமையிலான மூன்று நீதிபதிகளைக் கொண்ட அம்வு இந்த வழக்கிற்கான முகாந்திரம் இல்லை என்று கூறி மனுக்களை தள்ளுபடி செய்தது ஜம்மு கஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த சண்டையில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அம்மாவட்டத்தில் உள்ள யாடிப்போரா என்ற இடத்தில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாகக் கிடைத் தகவலை அடுத்து நளடபெற்ற சோதனையின்போது தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையிருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது இந்த சம்பநத்தின்போது பாதுகாப்புப்படை வீரர் ஒருவர் படுகாயமடைந்தார்

ஏற்கனவே நோய்த் தொற்று உறுதி செய்யப்பட்ட வீரர்களுக்கு தனிமைப்படுத்தும் காலம் முடிந்த பிறகு மீண்டும் ஒருமுறை பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் கூறினர் பீகார் மாநிலத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட மத்தியக்குழு இன்று தில்வி திரும்பியது பீகார் மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் உயரதிகாரிகளுடன் இந்த குழுவினர் வெள்ளப் பாதிப்பு குறித்து ஆய்வு நடத்தினர்

ள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட மத்தியக்குழு மக்களிடம் நிலைமை குறித்து கேட்டறிந்தது மேலும் வெள்ள பாதிப்பின்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தனர்

தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர்